சென்னை மெரீனா கடற்கரையில் ஆளுநர் திரு

தேசியக்கொடியை ஏற்றி முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமணைக்கு நாளை அடிக்கல் நாட்டுகிறார்

இந்நாளையொட்டி புதுதில்லி ராஜ்பாத்தில் இன்றுகாலை நடைபெற்ற வண்ணமிகு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு

இவ்விழாவின் சிறப்பம்சமான அணிவகுப்பில் குதிரை படை காலாட் படை கடற்படை இந்திய கடலோர காவல்படை மத்திய ரிசர்வ் போலீஸ் படை ரயில்வே பாதுகாப்பு படை தில்லி காவல்துறை எல்லைப் பாதுகாப்பு படையின் ஒட்டக படை தேசிய மாணவர் படை நாட்டு நலப்பணித்திட்ட மாணவ மாணவியர் ஆகியோர் பங்கேற்றனர் ஆங்கிலேயருக்கு எதிராக வீரமுடன் போராடிய இந்திய தேசிய படையினரை சேர்ந்த பழம்பெரும் வீரர்களும் இந்த அணிவகுப்பில் இடம்பெற்றனர் மகளிருக்கு சிறப்பளிக்கும் வகையில் முதல்முறையாக இந்த ராணுவப்படை பிரிவின் வீராங்கணை லெப்டினன்ட் பாவனா கஸ்தூரி அணிவகுப்பிற்கு தலைமை வகித்து சென்றார் முதல்முறையாக முற்றிலும் பெண் வீராங்கணை உள்ளடக்கிய அசாம் ரை

முப்பைடைகளின் திறனை எடுத்துரைக்கும் ஏவுகணைகள் நவீன ரக போர்விமானங்களும் நவீன பீரங்கிகளும் ராணுவத் தளவாடங்களும் இதில் காட்சிபடுத்தப்பட்டன அணிவகுப்பின் இறுதியாக இந்திய விமானப்படையினரின் வண்ணமிகு வான் சாகச நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன

விழாவின் முத்தாய்ப்பாக வண்ணமிகு பலூன்கள் பறக்கவிடப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டு குடியரசு தின விழா இனிதே முடிவடைந்தது

இந்நிகழ்ச்சியில் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி முன்னாள் பிரதமர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் திரு

தேவகவுடா மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத்சிங் திருமதி

நரேந்திரமோடி புதுதில்லி இந்தியாகேட் அமர்ஜவான் ஜோதி நினைவுச் சின்னத்தில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த தியாகிகளின் நினைவாக மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்

குடியரசு துணைத்தலைவர் திரு

பாரம்பரிய உடையணிந்த எல்லைப் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பும் இதில் இடம்பெற்றது

பன்வாரிலால் புரோஹித் தேசியக் கொடியை ஏற்றிவைத்து முப்படையினர் மற்றும் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்

தென்னக பண்பாட்டு கலாச்சார மையத்தின் சார்பில் தமிழகத்தின் சிலம்பாட்டம் உட்பட ராஜஸ்தான் ஆந்திரப்பிரதேசம் மேகாலயா மாநிலங்களின் கலைநிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன முன்னதாக ராஜாஜி சாலையிலுள்ள போர் நினைவிடத்தில் ஆளுநர் மலர்வளையம் வைத்து தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார் பின்னர் நிகழ்ச்சி திடலுக்கு வந்த ஆளுநரை முதலமைச்சர் திரு

இந்நிகழ்ச்சியின் ஒருபகுதியாக வீர தீர செயல்களுக்கான அண்ணா பதக்கங்கள் காந்தியடிகள் காவலர் விருதுகள் திருந்திய நெல் சாகுபடியில் சிறப்பான செயல்பாடு போன்றவற்றிற்கான விருதுகளை முதலமைச்சர் வழங்கினார்

குடியரசு தின விழாவையொட்டி சென்னை நகர் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

ராஜாமணி சுதந்திரப்போராட்ட தியாகிகளை கௌரவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்

சாந்தா தர்மபுரியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

மலர்விழி திண்டுக்கல்லில் ஆட்சித்தலைவர் திரு

வினய் தூத்துக்குடியில் ஆட்சித்தலைவர் திரு

ரோகிணி ஆகியோர் தத்தம் மாவட்ட தலைநகரங்களில் தேசியக்கொடியை ஏற்றி வைத்து தியாகிககளை கௌரவித்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் நெல்லையில் ஆட்சித்தலைவர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் நாமக்கல்லில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

ஆசியா மரியம் ஈரோடில் ஆட்சித்தலைவர் திரு கதிரவன் வேலூரில் ஆட்சித்தலைவர் திரு

பொன்னையா உதகையில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி இன்னசென்ட் திவ்யா கோவையில் ஆட்சித்தலைவர் திரு

பிரசாந்த் மு

முழு சுகாதாரம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தமிழ்நாடு மாநில வாழ்வதார இயக்க பணிகள் டெங்குநோய் தடுத்தல் நிதி செலவினம் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் குழந்தைகள் நலன் போன்றவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகின்றன

நரேந்திரமோடி நாளை அடிக்கல் நாட்டுகிறார்

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவும் இந்த போராட்டத்திற்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரினார்